சாதனை படைத்துள்ளது

ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது

தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார்

இதனையடுத்து சந்தரயான் இரண்டு விண்கலம் நிலவுக்கான பயணத்தை தொடங்கியுள்ளது

நிலவின் தெற்கு பகுதியில் இந்த சந்திரயான் இரண்டு விண்கலம் பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சந்தராயன் இரண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட சில நிமிடத்தில் மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றம் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஆகியோர் விஞ்ஞானிகளின் சாதனையை பாராட்டியுள்ளனர் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த வின்கலம் புதிய ஆராய்ச்சிகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் மேற்கொள்ளவிருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சந்திரயான் இரண்டு விண்கலம் மேற்கொள்ளவிருக்கும் ஆய்வுகள் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய பரிசோதனைகளாக அமையும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனைகளால் இந்தியாவிற்கு உலக அறிவியல் அரங்கில் புதிய இடம் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார்

இஸ்ரோ விஞ்ஞானிகளின் கடும் முயற்சியால் இரண்டாவது முறையாக நிலவை ஆராயும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனை பெருமையாக கருதுவதாகவும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சரித்திரம் படைத்திருப்பதாகவும் தமிழக மக்களின் சார்பில் இந்திய விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷ் சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு உதவும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கல்வி உதவித் தொகை திட்டத்தின்கீழ் பத்தாயிரம் பேருக்கு அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு இந்திய அரசு உதவித் தொகை வழங்க உள்ளது

தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார் மருத்துவக் கல்வியை தரமானதாக உயர்த்துவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது எம்பிபிஎஸ் படிப்பின் இறுதி ஆண்டுக் கால தேர்வை முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வாக திருத்தம் செய்வதற்கும் இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது

மத்திய அரசின் ஐம்பது நாட்கள் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையில் உள்கட்டமைப்பு கல்வி சமூகநீதி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது

சதவீத பொருளாதார வளர்ச்சியை எட்டினால்தான் இந்த இலக்கை எட்ட எட்டு முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் ஐம்பது நாட்கள் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை வெளியிட்டு பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் விவசாயிகள் ரானுவத்தினர் தொழிலாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலனுக்காள அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசு நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்தது உறுதி செய்யப்பட்ட பின்னரே சுட்டப் பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சுட்டத்தின் பத்தாவது பிரிவின்படி அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்த பின்னரே பேரவைத் தலைவர் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட முடியும் என்றார் இதனை உச்சநீதிமன்றமும் நாளை உறுதி செய்யும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார் உச்சநீதிமன்றம் இதுகுறித்து தெளிவுப்படுத்திய பின்னரே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே நம்பிக்கை வாக்கெடுப்பின் மீது பேரவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது கர்நாடக சுட்டப் பேரவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருவது குறித்து கருத்து தெரிவித்த பிஜேபி பொதுச் செயலாளர் திரு முரளிதரராவ் நம்பிக்கை வாக்கெடுப்பை சீர்குலைக்கவும் அரசியல் சாசன நெறிமுறைகளை குலைக்கவும் முயற்சிகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார் சுட்டப் பேரவைத் தலைவரின் நடவடிக்கைகள் குதிரை பேரத்தை அனுமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு முரளிதரராவ் கூறினார் முதலமைச்சரின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறாமல் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் பேரவையில் விவாதிக்கப்பட்டு காலம் கடத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் திரு குமாரசாமி அவையில் தமது பெரும்பான்மையை நிருபிக்கும் முன்னரே அரசின் பல்வேறு முடிவுகளை எடுத்து வருவதாகவும் இதனை பிஜேபி ஏற்றுக் கொள்ளாது என்றும் திரு முரளிதரராவ் தெரிவித்தார்

அப்போது பேசிய அவர் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஜல் சக்தி அபியான் திட்டம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றார் முழுவதும் அழிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் முதன்முறையாக தமிழ்நாட்டில் மறைந்த நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார்

விளையாட்டுச் செய்தி காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அந்தோனி அமல்ராஜ் மானவ் தக்கர் இணை தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளது சரத்கமல் சத்தியன் இணை வெள்ளிப் பதக்கத்தை வென்றது